திருவள்ளுவர் தின விருதுகளை முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி இன்று சென்னையில் வழங்குகிறார் ஹைட்ரோ கார்பன் திட்டங்களுக்கு அனுமதி மறுப்பது குறித்து தமிழக அரசு கொள்கை முடிவு எடுக்க வேண்டுமென்று திமுக வலியுறுத்தியுள்ளது

தேர்வு நேரத்திலும் எப்படி மகிழ்ச்சியாக இருப்பது என்பது குறித்து இந்த நிகழ்ச்சியில் விவாதிக்கலாம் என்று கூறியுள்ள பிரதமர் இது தொடர்பாக லட்சக்கணக்கான மாணவர்கள் பெற்றோர்கள் மற்றும் ஆசிரியர்கள் கருத்துக்களையும் யோசனைகளையும் தெரிவித்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார் நாடு முழுவதும் உள்ள பள்ளிகளில் காணொலிக் காட்சி வாயிலாகவும் இந்த நிகழ்ச்சியை பார்ப்பதற்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன பெரம்பூலுரில் உள்ள கேந்திரா வித்யாலயா பள்ளியில் இதற்காக விரிவான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக அகன் முதல்வர் திரு கல்யாணராமன் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார்

இரண்டு இடத்துல பெரிய மானிட்டர் ஸ்கீன்லா வச்சிருக்கோம்

அப்பறம் இந்த நிகழ்ச்சியைப் பார்த்து தங்களுடைய கருத்துக்களை சொல்வுதற்காக கல்வி பிரமுகர்கள் ஆலோசகர்கள் மனநல கவுள்சவர்கள் பேச்சாளர்களையும் நாங்க அழைச்சிருக்கிறோம் கருத்துக்களை வெளியிடுவார்கள் நிச்சுயமாக இந்த நிசமுக்சி வந்து மிகப்பெரிய மாற்றத்தை மாணவர்களிடையே எற்படுத்தம் என்று எண்ணுகிறோம் தேர்வு பற்றி அளாவசியமாக பயம் கொள்வதெல்லாம் தேவையற்றது ஒன்று என்ற கருத்தை இதன்மூலமாக மாணவர்கள் மனதில் எளிதில் புரியும்படி அமைக்கப்படும் என எதிர்பார்க்கிறோம்

சென்னை கலைவாணர் அரங்கில் நடைபெற உள்ள இந்த நிகழ்ச்சியில் தமிழ் மொழி மற்றும் இலக்கிய வளர்ச்சிக்கு தொண்டாற்றியவர்களுக்கு இந்த விருது வழங்கப்படுகிறது திருவள்ளுவர் விருது திரு நித்யானந்த பாரதிக்கும் பெரியார் விருது திரு செஞ்சி ந ராமச்சந்திரனுக்கும் அம்பேத்கர் விருது திரு அர்ஜுனனுக்கும் காமராஜர் விருது திரு மதிவாணனுக்கும் வழங்கப்படுகிறது தமிழக அமைச்சரவைக் கூட்டம் முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி தலைமையில் இன்று சென்னையில் நடைபெற உள்ளது வரும் நிதியாண்டுக்கான நிதிநிலை அறிக்கையில் இடம் பெற வேண்டிய அம்சங்கள் குறித்து இக்கூட்டத்தில் விவாதிக்கப்பட உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்

இத்தொடர்பாக நேற்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் ஹைட்ரோ கார்பன் திட்டங்களுக்கு சுற்றுக்சூழல் அனுமதி தேவையில்லை என்ற உத்தரவினை மத்திய அரசு திரும்பப் பெற வேண்டுமென்று கோரியுள்ளார் குடியரிமை திருத்த சுட்டம் யாருடைய குடியுரிமையையும் பறிப்பதற்கானது அல்ல என்று பிஜேபியின் தேசிய செயலர் திரு ஹெச் ராஜா கூறியுள்ளார் நேற்று காஞ்சிபுரத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இந்த திருத்த சுட்டத்திற்கு எதிராக திட்டமிட்டு வேண்டுமென்றே போராட்டங்கள் நடத்தப்படுவதாகக் குற்றம் சாட்டினார் குடியுரிமை திருத்த சட்டத்தை மத்திய அரசு திரும்பப் பெற வேண்டுமென்று தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டித் தலைவர் திரு கே எஸ் அழகிரி வலியுறுத்தியுள்ளார் நேற்று வேலூரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இந்த திருத்த சுட்டத்தை காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் கடுமையாக எதிர்ப்பதாகக் கூறினார் பிஜேபி தலைவராக திரு ஜே பி நட்டா போட்டியின்றி தேர்ந்தெடுக்கப்பட உள்ளார் இன்று புதுதில்லியில் இப்பதவிக்கான வேட்பு மனு தாக்கல் நடைபெற உள்ளது இதில் திரு ஜே பி நட்டாவுக்கு ஆதரவாக கட்சியின் நிர்வாகிகள் மனு தாக்கல் செய்ய உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் இப்பதவிக்கு வேறு யாரும் போட்டியிட வாய்ப்பில்லாததால் திரு நட்டா பிஜேபி தலைவராக தேர்ந்தெடுக்கப்படுவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது போட்டித் தேர்வுகளில் வெற்றி பெற அகில இந்திய வானொலியின் செய்திகளை தொடர்ந்து கேட்குமாறு ராமநாதபுரம் மாவட்ட ஆட்சியர் திரு வீரராகவ ராவ் கேட்டுக் கொண்டுள்ளார் தமிழ்நாடு அரசுப் பணியாளர் தேர்வாணையத்தின் மூலம் நடத்தப்படும் போட்டித் தேர்வுக்கான இலவசப் பயிற்சி வகுப்பினை நேற்று பரமக்குடியில் தொடங்கி வைத்து அவர் பேசினார்

உலகப் பொருளாதார அமைப்பின் நான்குநாள் மாநாடு சுவிட்சர்லாந்தில் இன்று தொடங்குகிறது சுட்டத்தின் ஆட்சியை நிலைநிறுத்துவதற்கு வழக்கறிஞர்களும் சுட்டப் படிப்பு மாணவர்களும் உ தவிட வேண்டுமென்று உச்சநீதிமன்ற நீதிபதி திரு ரமணா கூறியுள்ளார் மேட்டுப்பாளையம் அருகே தேக்கம்பட்டியில் நடைபெற்று வரும் கோவில் யானைகளுக்கான சிறப்பு நலவாழ்வு முகாமினை ரஷ்ய நாட்டு கலாச்சார நடனப் பிரிவினர் நேற்று பார்வையிட்டனர் சென்னையில் நடைபெற்று வரும் புத்தகக் காட்சியை இதுவரை பத்து லட்சத்திற்கும் மேற்பட்டோர் பார்வையிட்டுள்ளனர் சென்னை சென்ட்ரலில் இருந்து நிஜாமுதீனுக்கு இன்று காலை மணி ஆறு நாற்பதுக்கு புறப்பட்டிருக்க வேண்டிய தரந்தோ விரைவு ரயில் பிற்பகல் இரண்டு மணிக்குப் புறப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது

விளையாட்டுச் செய்திகள் முதலில் தேசிய அளவிலான இளையோர் விளையாட்டு போட்டிகள் குறித்த செய்திகள்

செர்பியாவில் நடைபெற்று வரும் சர்வதேச குத்துச்சண்டைப் போட்டியில் இந்தியாவின் மோனிகா ரித்து மீனாகுமார் பாக்யா ஆகியோர் இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளனர் ப்ரோ லீக் ஹாக்கிப் போட்டியில் நெதர்வாந்துக்கு எதிரான இரண்டாவது ஆட்டத்திலும் இந்தியா வெற்றி பெற்றது